அன்பழகன் குற்றம் சாட்டினார் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு சிதம்பரத்தின் கோரிக்கையை அவசர மனுவாக ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது ஒருமுறை மட்டுமே பயன்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க ரயில்வேதுறை முடிவு செய்துள்ளது

லட்சுமி நாராயணன் மற்றும் டாக்டர் கிரண்பேடிக்கு நோட்டீஸ் அனுப்பவும் அமர்வு உத்தரவிட்டது புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கைமீது இம்மாத இறுதிக்குள் பேரவையின் ஒப்புதலை பெற வேண்டிய நிலையில் இதுவரை பட்ஜெட் குறித்த எந்தவித அறிவிப்பும் வராதது அரசின் நிர்வாக தேக்கநிலையை காட்டுவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார்

புதுச்சேரி பேரவைத்தலைவர் திரு சிவக்கொழுந்து மீது எதிர்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்கும் விஷயத்தில் கூட்டணி கட்சி என்ற முறையில் தாம் உடனிருந்ததாகவும் இது குறித்து அதிமுக தலைமையின் ஆலோசனைப்படியே நடக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அதிமுக தலைமையின் அனுமதி பெற்று இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்படுவோம் என்றும் கூறினார் புதுவை சேதராப்பட்டில் அமைய உள்ள ஜிப்மர் மருத்துவமனையின் கிளைக்கான கட்டுமானம் மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள மத்திய பொதுப் பணித்துறையுடன் ஜிப்மர் நிர்வாகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ளது

தமிழகத்தில் நீர்வளத்தை மேம்படுத்துவது குறித்து மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் இடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் முக்கிய சாலைகள் தேசிய சாலைகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் அரசின் சேவைகள் எளிதாகவும் விரைவாகவும் மக்களிடையே சென்னறடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாவட்டங்கள் பிரிக்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோரிக்கை அடிப்படையில் கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு மாவட்டங்கள் பிரிக்கப்படுவதாக கூறினார்

இந்திய கடலோர காவல் படையின் உயர் அதிகாரிகள் டெல்லியில் நேற்று இலங்கை கடலோர காவல்படை அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் கடல் பகுதியில் நடைபெறும் சட்ட விரோத நடவடிக்கைகளை தடுப்பது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது பாதுகாப்பு தொடர்பான கடல்சார் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த சந்திப்பின் போது முடிவு செய்யப்பட்டது ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்குகள் தொடர்பாக கைதாவதில் இருந்து பாதுகாப்பு கோரி மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

சிதம்பரத்தின் மனுவை அவசர மனுவாக ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது மனுவை பட்டியலிடாமல் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிபதிகள் திரு

வி ரமணா திரு

சந்தான கவ்டா அஜய் ரஸ்தோகி அடங்கிய அமர்வு இன்று கூறியது மனுவை இன்றே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு திரு சிதம்பரத்தின் வழக்கறிஞர் திரு கபில் சிபல் மீண்டும் மீண்டும் கேட்டதாக நீதிமன்ற அமர்வு தெரிவித்தது மனுவில் சில குறைபாடுகள் உள்ளதாக பதிவு அலுவலகம் தெரிவித்திருப்பதை நீதிமன்ற அமர்வு திரு கபில் சிபிலிடம் சுட்டிக்காட்டியது மனுவில் உள்ள குறைபாடுகள் அந்த சமயத்தில் தான் களையப்பட்டது என்றும் இன்றே விசாரணைக்கு பட்டியலிட முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது தம்மிடம் இல்லாததால் திரு சிதம்பரத்தின் மனுவை விசாரணைக்கு ஏற்பதற்கு அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார்

சிதம்பரத்தின் வழக்கறிஞர் மனுவை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்ட போது மனுவை தலைமை நீதிபதி முன்பு வைக்க ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருப்பதாக அமர்வு தெரிவித்த்து இதற்கிடையே அமலாக்கத்துறை திரு சிதம்பரம் இந்தியாவில் இருந்து வெளியேறுவதை தடுக்க புதிய லுக் அவ்ட் நோட்டீஸ் வெளியிட்டுள்ளது தற்போது திரு சிதம்பரம் இருக்குமிடம் தெரியவில்லை என்பதால் தடுப்பு நடவடிக்கையாக இந்த நோட்டிஸ் அனுப்ப பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

சிதம்பரத்திற்கு எதிரான சிபிஐ யின் நடவடிக்கைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார்

ரயில் நிலையங்களில் உள்ள விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை நிறுத்துமாறும் திரும்பவும் பயன்படுத்தக் கூடிய பைகளை உபயோகிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தில் இன்று நடந்த என்கவுண்டர் ஒன்றில் லக்ஷர்இ தொய்பா பயங்கரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான் இன்று போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையை அடுத்து என்கவுன்டர் நடந்தது இதில் ஜம்மு காஷ்மீரின் காவலர் ஒருவர் உயிரிழந்தார்

ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல இடங்களில் பகல் நேர கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன நடுநிலைப் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர்

வடமாநிலங்களில் பலத்த மழை பெய்துவருவதன் காரணமாக பல்வேறு இடங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது பல ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி பாய்ந்துகொண்டிருக்கிறது டெல்லியில் யமுனை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டியதால் பழைய டெல்லி மற்றும் ஷாத்ரா ஆகிய ரயில்நிலையங்களுக்கு இடையே யமுனை ஆற்றின் பாலம் வழியாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது யமுனை ஆற்றங்கரையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் உத்தரகாசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு காரணமாக ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர்

ஹரியானா மாநிலத்தில் பானிபட் சோனிபத் பரிதாபாத் சிர்ஸா உள்ளிட்ட மாவட்டங்களில் பேரிடர் மேலாண்மை குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்

ஹெலிகாப்டர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வினியோகித்து விட்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது சம்பவம் குறித்து மாநில முதல்வர் திரு திரிவேந்திர சிங் ராவத் கவலை வெளியிட்டுள்ளார் ஜாம்பிய அதிபர் திரு எட்கர் ஜக்வா லுங்கு வின் இந்திய வருகை இந்திய ஜாம்பிய உறவை மேலும் வலுப்படுத்தும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் டெல்லியில் இன்று பிரதமர் ஜாம்பிய அதிபருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் சுகாதாரம் சுற்றுலா விவசாயம் உணவு பதப்படுத்துதல் சுரங்கம் ஆகியவற்றில் இருநாடுகளின் பங்களிப்பு அதிகரிக்கப்படும் எனவும் அவர் கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையே இன்று பிரதிநிதிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது

மகளிரணியும் இறுதிப்போட்டிக்கு தகுதி பெற்றது இறுதிப்போட்டியில் இந்திய மகளிரணி ஜப்பான் அணியுடன் மோத உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி அரசின் அன்றாட நடவடிக்கைகளில் துணைநிலை ஆளுநர் தலையிடக் கூடாது என பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு தடைவிதிக்க சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு மறுத்துவிட்டது பட்ஜெட் குறித்து எந்த வித அறிவுப்பும் வெளியிடாத்து புதுவை அரசின் நிர்வாக தேக்கநிலையை காட்டுவதாக அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு சிதம்பரத்தின் கோரிக்கையை அவசர மனுவாக ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது ஒருமுறை மட்டுமே பயன்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க ரயில்வேதுறை முடிவு செய்துள்ளது